தேர்தல்களில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன

மூன்று நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் ட்ரான் டாய் குயாங் பிரதம் திரு நரேந்திர மோடி உடன் இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளாா்

உலகம் முழுவதும் உள்ள முன்னணி பல்கலைக் கழகங்களில் தமிழ் ஆராய்ச்சி இருக்கைகள் ஏற்படுத்தப்படும் என்று தமிழ் வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்திருக்கிறார்

தஞ்சை பெரிய கோவிலில் காணாமல் போன ஐம்பொன் சிலைகள் விரைவில் மீட்கப்படும் என்று தமிழக சிலை தடுப்பு பிரிவு காவல்துறை உயர் அதிகாரி திரு பொன் மாணிக்கவேல் கூறியிருக்கிறார்

கவுர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் திரிபுரா மேகாலயா நாகாலாந்து ஆகிய மாநில சுட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை எண்ணப்படுகின்றன இதையொட்டி அம்மாநிலங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

வியட்நாம் அதிபர் ட்ரான் டாய் குயாங் மூன்று நாள் பயணமாக நேற்றிரவு புதுதில்லி வந்தடைந்தார் அவருக்கு விமான நிலையத்தில் அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது

வியட்நாம் அதிபருக்கு குடியரசுத்தலைவர் மாளிகையில் இன்று பாரம்பரிய முறையிவான வரவேற்பு அளிக்கப்படுகிறது குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரை அவர் சந்தித்து பேசுகிறார் பிரதமருடனான சந்திப்புக்குப் பின்னர் இருதரப்பு உறவுகள் குறித்த பேச்சுக்கள் நடைபெற உள்ளன இதன் தொடர்ச்சியாக இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதாக வெளியுறவுத் துறை வட்டாரங்கள் தெரிவித்தன வெளியுறவுத் துறை அமைச்ச் திருமதி சுஷ்மா சுவராஜ் மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் ஆகியோர் வியட்நாம் அதிபரை சந்திக்க உள்ளனர் முன்னதாக வியட்நாம் அதிபர் நேற்று பீகார் மாநிலம் புத்த கயாவிற்கு சென்றார் உலக முழுவதும் உள்ள முன்னணி பல்கலைக் கழகங்களில் தமிழ் ஆராய்ச்சிக்கான இருக்கைகள் ஏற்படுத்தப்படும் என்று தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத் துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் கூறியிருக்கிறார்

தமிழ் மொழியில் உள்ள கலைச் சொற்களை அனைவரும் அறிந்துகொள்ளும் வகையில் தமிழ் வளர்ச்சித் துறையால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சொற்குவை டாட் காம் எனும் வலைதளத்தை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மொரிஷீயஸ் துணை அதிபர் திரு பரமசிவம்பிள்ளை இலங்கை அமைச்ச் திரு எம் ராமேஸ்வரன் உட்பட பலர் கலந்துகொண்டனர் தமிழக சுட்டப்பேரவை செயலாளராக இருந்த திரு பூபதி கடந்த மாதத்துடன் ஒய்வுபெற்ற நிலையில் பேரவைத் தலைவரின் தளிச்செயலாளராக உள்ள திரு சீனிவாசன் என்பவர் பேரவையின் சிறப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டது தொடா்பாக தமிழக ஆளுநா் பேரவை செயலாளா் ஆகியோா் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நியமனம் ரகசியமாக நடைபெற்றுள்ளது என்றும் பணிமூப்பின் அடிப்படையில் தங்களை அப்பதவிக்கு பரிசீலிக்காமல் நியமனம் நடைபெற்றுள்ளதால் அதற்கு தடை விதிக்கக் கோரி பேரவையின் கூடுதல் செயல் திருமதி வசந்தி மலர் இணை செயலாளர் திரு சுப்பிரமணியம் ஆகியோர் தாக்கல் செய்த மனுவை விசாித்த நீதிபதி ராஜா இவ்வாறு உத்தரவிட்டார் முன்னதாக இந்த வழக்கில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் புதிய பேரவை செயலாளரை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் இன்னும் முடிவடையவில்லை என்றும் எனவே தற்போதைய நியமனத்திற்கு தடை விதிக்கக் கூடாது என்றும் வாதிட்டார்

இதுகுறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டது சென்னை தாம்பரம் அருகே சேலையூரில் உள்ள தனியார் பள்ளியின் பேருந்து ஒட்டையிலிருந்து விழுந்து பள்ளி சிறுமி உயிரிழந்த வழக்கில் விடுவிக்க கோரி அப்பள்ளியின் தாளாளா் தாக்கல் செய்த மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிறுமி பயணித்த பேருந்து தம்முடையது அல்ல என்றும் எனவே இந்த வழக்கிலிருந்து தம்மை விடுவிக்க வேண்டும் என்றும் தாளாளர் மனு தாக்கல் செய்துள்ளார் தமது பள்ளியின் பெயரை பயன்படுத்தி தனிநபர் ஒருவர் மாணவர்களை வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்து வரும் பணியை மேற்கொண்டு வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் ஏற்கனவே இந்த வழக்கில் பள்ளி தாளாளர் பேருந்து உரிமையாளர் ஓட்டுநர் கிளீனர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர்

தஞ்சை பெரிய கோவிலில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஐம்பொன் சிலைகள் காணாமல் போயிருப்பது உறுதி செய்யப்பட்டு அவைகள் இருக்கும் இடம் தெரியவந்துள்ளதாக தமிழக காவல்துறையின் சிலை தடுப்பு பிரிவு தலைமை அதிகாரி பொன் மாணிக்கவேல் கூறியிருக்கிறார் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் சிலைகள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் நேற்று ஆய்வு செய்த பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் விரைவில் இந்த சிலைகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

இந்த வழக்கு தொடர்பாக சி பி ஐ மேற்கொண்ட சோதனையின்போது மும்பையில் ஒரு வர்த்தக கட்டடத்திலிருந்து போலியான கடன் உத்தரவாத பத்திரங்கள் கைப்பற்றப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது தொலைக்காட்சி அலைவரிசை ஒளிபரப்பு தொடர்பாக தொலைதொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பிறப்பித்துள்ள புதிய விதிமுறைகளை ரத்து செய்யக் கோரிய வழக்கில் தலைமை நீதிபதி தலைமையிவான அம்வு மாறுப்பட்ட தீர்ப்பை வழங்கியதை அடுத்து மூன்றாவது நீதிபதியின் விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது

இதை எதிர்த்து தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி நீதிபதி எம் சுந்தர் ஆகியோர் அடங்கிய முதன்மை அமர்வு மாறுப்பட்ட தீர்ப்பை வழங்கியது

மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒன்றான பர்கினா பாசோ வில் நேற்று பிரெஞ்சு துதரக அலுவலகம் முன்பு அடையாளம் தெியாத நபர்கள் திடர் தாக்குதல் நடத்தினர் வெளிநாடுகளில் உள்ள வங்கிக் கிளைகளை ஒருங்கிணைக்குமாறு பொதுத்துறை வங்கிகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நீலகிரி மாவட்டத்தில் தடுப்பணைகள் தூர்வாரப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார் நாகை மாவட்ட கடலோர பகுதியில் முட்டையிட்டு குஞ்சு பொறித்துள்ள ஆலிவ் ரெட்லி ஆமைகளை பாதுகாத்து கடலில் விடும் பணியை பூம்புகார் அரசு கலை கல்லூரி மாணவ மாணவிகள் மேற்கொண்டுள்ளனா் நாமக்கல் மாவட்டம் சுற்றுலா துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகள் இடையே சுற்றுலா குறித்த விழிப்புணா்வை ஏற்படுத்தும் வகையில் வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டன

விளையாட்டுச் செய்திகள் ஆசிய சீனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் முதல் முறையாக இந்தியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளது

மலேசியாவில் உள்ள இப்போ நகரில் சுல்தான் அஸ்லான்ஷா ஹாக்கிப் போட்டித்தொடர் இன்று தொடங்குகிறது